பயன்பெற்றிருப்பதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது உலக பிரசித்திபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுப் போட்டி இன்று நடைபெற்றது

புநீகாந்த் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை மெல்போனில் நடைபெறுகிறது

குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தை இன்று திறந்து வைத்து அவர் உரையாற்றினார் பொரளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு கல்வி மற்றம் வேலை வாய்ப்புகளில் பத்து சதவீத இடஒதுக்கீடு அளித்திருப்பது சமதாயத்தில் ஒற்றுமையை ஊக்குவித்து வேறுபாடுகளை குறைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் அகமதாபாத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் அதிநவீன வசதிகள் கொண்ட சிகிச்சை அறைகளும் அறுவை சிகிச்சை கூடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன அவசர உதவிக்கு ஹெலிகாப்டர் மற்றும் விமானம் தரையில் இறங்குவதற்குரிய வசதியும் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன பிரதமின் ஆயூஷ்மான் திட்டத்தின் கீழ் மக்கள் சிகிச்சை பெறுவதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனா் காந்திநகரில் மகாத்மா காந்தி பொருட்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் வைபிரண்ட் குஜாத் உலக வாத்தக பொருட்காட்சியையும் திரு நரேந்திமோடி தொடங்கி வைத்தார்

பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே உண்மைக்கு தகவல்களை கூறி வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி மாறான குற்றம்சாட்டியுள்ளார் அமெரிக்காவில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் அவர் ஜனநாயகத்தில் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் தாராளமாக உள்ளது என்றும் இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக் கூடாது என்றும் டுவிட்டர் செய்தியில் கேட்டுக் கொண்டார்

இதையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலத்தினர் சென்னை காமராஜர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள எம் ஜி ஆர் நாற்றாள்டு வளைவும் இன்று திறந்து வைக்கப்பட்டது மாநிலம் முழுவதும் அஇஅதிமுகவினர் எம் ஜி ஆர் யின் பிறந்த தினத்தை கொண்டாடின்

அக்டோபர் மாதம் மீனவர்கள் படகுகளை விடுவிக்குமாறு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டன

இதனையடுத்து அவற்றை பழுதபா்த்து தமிழகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது தனியார் உயர்கல்வி மற்றும் தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குவது குறித்த சட்டத்திருத்த முன்வடிவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளா் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப்பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை தமது கட்சி ஆதரிக்கவில்லை என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி மற்றும் தில்லி உயா்நீதிமன்றத்தின் நீதிபதி திரு சஞ்ஜீவ் கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நாளை பதவியேற்கவுள்ளனா் இது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு கடந்த புதன்கிழமை வெளியிட்டது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாளான இன்று காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் விமரிசையாக கொண்டாடப்பட்டது மாநிலம் முழுவதும் உள்ள சுற்றுலாத் தலங்களில் பொதுமக்கள் குவிந்ததாக எமது செய்தியாள்கள் தெரிவிக்கின்றனர் சென்னை மெரினா கடற்கரை வண்டலூர் உயிரியல் பூங்கா கிண்டி சிறுவர் பூங்கா மாமல்லபுரம் உள்ளிட்ட கற்றுலாத் தலங்களில் பொதுமக்கள் குழுமியதை காண முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காமராஜர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமானால் வாகனங்கள் கடற்கரை மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை மாநகர பேருந்து போக்குவரத்துக் கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்கியது காணும் பொங்கலையொட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மக்கள் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர்

கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப் பட்டன பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக உலக பிரசித்திபெற்ற அலங்காநல்லூரில் இன்று தமிழா்களின் வீரவிளையாட்டான ஜல்லிக்கட்டுப் போட்டி இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன

சிறந்த காளைக்கான பரிசு பரம்பப்பட்டியைச் சேர்ந்த காளை உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி கிராமத்தில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர்

வெளி மாநிலத்திலிருந்து மட்டுமன்றி வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் இதனை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நாளையொட்டி பல்வேற இடங்களில் கிராமங்கள் அளவில் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன இந்திய கடலோரக் காவல்படையின் மூலம் இன்று பள்ளிகளுக்கு இடையேயான வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன இந்திய கடலோரக் காவல்படையைச் சேர்ந்த ஐ சி ஜி எஸ் சாஹர் கப்பலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது

விளையாட்டுச் செய்கிகள் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் புரீகாந்த் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காஸ்யப் இந்தோனேஷியாவின் சினி சுக்காவிடம் தோல்வியடைந்தார் மகளிர் இரட்டையர் பிரிவு கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கிரெட்டி இணை இந்தோனேஷிய இணையிடம் தோல்வியடைந்தது தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் தமிழக அணி அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற கால் இறுதி ஆட்டத்தில் தமிழகம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் எஸ் எஸ் பி அணியை வென்றது நாளை மற்றாள் நடைபெறும் அரை இறுதி போட்டியில் தமிழக அணி சாய் அணியை எதிர்த்து ஆடுகிறது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை மெல்போனில் நடைபெறுகிறது

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன புனேயில் நடைபெற்று வரும் கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகளின் கால்பந்து ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி மூன்று கோல் அடித்து மகாராஷ்டிராவை தோற்கடித்தது

தில்லி இரண்டாவது இடத்திலும் ஹரியானா மூன்றாவது இடத்திலும் உள்ளன